ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்குவதற்கான வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார்

சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தில் பதிவு செய்த சிறு குறு மற்றும் நடுத்தா தொழில் முனைவோருக்கு இரண்டு சதவீத வட்டிச் சலுகையில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்குவதற்கான வசதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார்

அரசின் பொருளாதார சீர்திருத்த திட்டங்களால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நீண்டகால பயன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோரின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் தொழில் முனைவோருக்கு ஆதரவான பிரதமரின் திட்டத்தை வரவேற்றுள்ள ஏற்றுமதியாளர்கள் இத்திட்டத்தால் நீண்டகால பொருளாதாரப் பயன் கிடைக்கும் என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளனர் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிகளிலிருந்து கடன் பெற உத்தரவாத ஆவணங்கள் தேவையில்லை என்று பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார்

ஈரோடு பகுதிகளில் இத்தகைய மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து

இந்த கோரிக்கை அடுத்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்றார் தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து நிதியுதவி தேவைப்படும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் கட்டிக்காட்டினார் பிரதுர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கிய இணையவழி செயலியின் மூலம் கோயம்புத்தூரிலிருந்து கடன் வேண்டி விண்ணப்பித்த

ர்ஃபேல் விமான கொள்முதலில் ஊழல் எதுவும் நடைபெறவில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குறை கூறினார் தமிழகத்தில் சிறு குறு தொழில் முனைவோருக்கு உகந்த சூழல் நிலவுவதாக பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு

தில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாடிய நிகழ்ச்சியில் ஈரோட்டிலிருந்து பங்கேற்ற அவர் தொழில் தொடங்குவதில் உள்ள சிக்கல்கள் கமுகமாக தீர்த்து வைக்கப்படும் என்றார் தமிழகம் அமைதியான மாநிலம் என்று குறிப்பிட்ட அவர் தொழில் தொடங்குவதற்கான இடவசதி தண்ணீர் தடையற்ற மின்சாரம் போன்ற அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறினார் அடுத்த ஆண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏழை மாணவர்கள் முழுமையாக பள்ளிக் கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு கூடுதல் நிதி ஒதுக்கியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இந்த மாவட்டத்தில் புதிதாக ஆறு அரசு கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொழில்முனைவோரை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ள திட்டத்தைப் பயன்படுத்தி தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு சிறு சுகறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்று மாநில வணிகவரித் துறை அமைச்சர் திரு

சி வீரமணி கூறியிருக்கிறார் தில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாடிய நிகழ்ச்சியில் வேலூரிலிருந்து பங்கேற்ற அவர் அதிகளவு அந்நியச் செலாவணியை ஈர்க்கும் மாவட்டமாக வேலூர் மாவட்டம் விளங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற தொழிலாக விளங்கும் சிலை வடிவமைக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த இணையதளம் மூலமான கடன் வசதி சேவையை பயன்படுத்த வேண்டும் என்று மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு

துரைக்கண்ணு தெரிவித்துள்ாளர் தில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாடிய நிகழ்ச்சியில் தஞ்சாவூரிலிருந்து பங்கேற்ற அவர் வெண்கல குத்து விளக்கு தயாரித்தல் கலைப் பொருட்கள் உற்பத்தி செய்தல் இசைக் கருவிகள் தயாரித்தல் ஒவியம் வரைதல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பிரதமரின் இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் என்றார் சென்னை சேலம் எட்டுவழிச் சாலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்களை கைது செய்தது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதிகள் சிவஞானம் பவானி சுப்பராயன் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் உள்ள பல்லுயிர் இனங்களை பாதுகாப்பதற்கு வேளாண் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் இல்லாததால் அவை செயல்படவில்லை என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் இந்த வழக்கில் பசுமைவழிச்சாலை என்பதை பசுமை நிறைந்த சாலை என்று கருத முடியாது என்றும் புதிய நெடுஞ்சாலை அவ்வாறு அழைக்கப்படுவதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து போராடியவர்களை பொய்யான வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் கோரி பொதுநல வழக்கை தாக்கல் செய்த மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனையடுத்து

மத்திய அரசின் திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் கிராமப்புற இளைஞர்களுக்கு வங்கிக் கடனுடன் கூடிய இலவச தொழிற்பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது அதை இளைஞர்கள் தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என் தஞ்சாவூர் மாவட்ட இந்தியன் ஒவர்சீஸ் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு மையத்தின் இயக்குநர் திரு

சீனாவுடன் நியாயமான வகையில் வர்த்தகம் மேற்கொள்வதற்கு அமெரிக்கா விரும்புவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் கஷோகியின் மரணம் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாஹூ சவுதியில் குழப்பம் ஏற்படுவதை தமது நாடு விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் சவுதி அரேபிய பத்திரிகையாளர் கஷோகியின் மரணத்திற்கு சவுதி அரேபிய அரசிடமிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக துருக்கி அதிபர் திரு எர்டோகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஏமன் நாட்டில் நிலவும் வன்முறைச்சூழல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பிவான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி நேற்று அடிக்கல் நாட்டினார்

பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் ஆகியோர் பங்கேற்றனர்

துரை ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார்